ஆகாஷவாணி செய்திகள் தலைப்புச் செய்திகள் அமெரிக்க இந்திய வாத்தக குழுமம் ஏற்பாடு செய்துள்ள உச்சி மாநாடு இன்று மாலை தொடங்கியது

மாநிலங்களவைக்கு தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு தம்பிதுரை

தமிழகத்தின் முதலாவது பிளாஸ்மா வங்கி கென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இன்று தொடங்கி வைக்கப்பட்டது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அஸ்ஸாம் மாநிலத்தில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை மாநில அரசு முழுவீச்சில் மேற்கொண்டுள்ளது அமெரிக்க இந்திய வர்த்தக குழுமம் ஏற்பாடு செய்துள்ள உச்சி மாநாடு இன்று மாலை தொடங்கியது

இதில் இந்திய அமெரிக்க அரசுகளின் கொள்கை முடிவெடுக்கும் நிபுணாகள் உயரதிகாரிகள் வாத்தகத் துறையைச் சே்ந்த வல்லுநா்கள் உள்ளிட்டோா் கலந்து கொண்டுள்ளனர் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் இம்மாநாட்டில் உரையாற்றினார்

அவைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு அவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார் தமிழகத்திலிருந்து திரு தம்பிதுரை திரு கே பி முனுகாமி திரு ஜி கே வாசன் ஆகியோா் பதவியேற்றுக் கொண்டனர் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே சுமீபத்தில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பிஜேபியில் இணைந்த திரு ஜோதிர் ஆதித்ப சிந்தியாவும் மாநிலங்களவை உறுப்பினர்களாக இன்று பதவியேற்றனர் புதிதாக பதவியேற்ற உறுப்பினா்களுக்கு திரு வெங்கையா நாயுடு வாழ்த்துக்களைத் தெரிவித்துக் கொண்டார் புதிய உறுப்பினர்கள் நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் குறித்தும் விதிமுறைகள் குறித்தும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் உறுப்பினர்கள் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்தும் அறிந்து கொண்டு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று திரு வெங்கைய நாயுடு வலியுறுத்தினார்

இதனையடுத்து

இதனையடுத்து

தமிழகத்தின் முதலாவது பிளாஸ்மா வங்கியை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இன்று திறந்து வைத்தார் பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய அவா் ஒரே நேரத்தில் ஏழு போ ப்ளாஸ்மா தானம் வழங்கும் வசதி இந்த வங்கியில் உள்ளதாக அவர் தெரிவித்தார்

எமது செய்தியாளரிடம் பேசிய அம்மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத் துறை அமைச்சர் திரு ஜோகன் மோகன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் போதிய அளவில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கால்நடைத் தீவனங்களும் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன

ஜோகன் மோகன் தெரிவித்தார்

அமித் ஷா தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் புதிய இந்தியா இலக்கை நோக்கிய பயணத்தில் இந்திய அனுசக்தி விஞ்ஞானிகளின் பங்களிப்பும் சாதனையும் போற்றுதற்குரியது என்றும் அவர் கூறியுள்ளார் தமிழகத்தில் பள்ளிகளை திறப்பது தொடர்பாக பெற்றோர்களின் கருத்துக்களைக் கேட்டறிந்த பின்னர் முடிவெக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதிதாக கட்டப்படும் பள்ளிக் கட்டிடங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அனைத்து வசதிகளும் ஏற்டுத்தப்படுவதாக தெரிவித்தார் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான மதிப்பெண் பட்டியல் அடுத்த மாதம் முதல் வாரத்திலோ அல்லது இரண்டாவது வாரத்திலோ வழங்கப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தாா் கிருஷ்ணகிரி மாவட்டம் இருளப்பட்டி கிராமத்தில் ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்ற முதலாவது மாணவி என்ற சாதனையை படைத்துள்ள கிருஷ்ணவேணிக்கு மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சா் திரு ராமேஷ் பொக்ரியால் நிஷாங் பாராட்டு தெரிவித்துள்ளாா் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் கிருஷ்ணவேணி தொடர்ந்து உயர்கல்வி பயிலவும் வாழ்த்துவதாகத் தெரிவித்துள்ளார் இதற்காக அமைச்சருக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக மாணவ கிருஷ்ணவேணி எமது தருமபுரி செய்தியாளரிடம் தெரிவித்தார்